நரேந்திர மோடி விடுத்த வேண்கோளின்படி இன்று நாடு முழுவதும் மக்கள் சுய ஊரடங்கு அனுசரித்து வருகின்றனர்

கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோளின்படி இன்று நாடு முழுவதும் மக்கள் விடுத்த தாங்களாகவே ஊரடங்கு அனுசரித்து வருகின்றனர் ஒன்றாக இருந்து கொரோனா வைரசை ஒன்றாக முறியடிக்க இந்திய மக்கள் தீர்மானித்து விட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி ட்விட்டரில் கூறியுள்ளார் மக்களின் சுய கட்டுப்பாடுகள் மற்றும் மன உறுதி மூலமாகவே கொரோனா வைரசை தடுக்க முடியும் என்றும் இன்று நாம் எடுக்கும் நடவடிக்கைகள் எதிர்காலத்திலும் உதவும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

மாநில அளவிலான மக்கள் ஊரடங்கு நிலவரம் குறித்து மத்திய அமைச்சரவைச் செயலரும் பிரதமரின் முதன்மைச் செயலரும் இன்று அனைத்து மாநில தலைமைச் செயலர்களுடன் உயர்நிலை கூட்டம் நடத்தினர் பிரதமரின் சுய ஊரடங்கு அழைப்பிற்கு மக்கள் தாங்களாகவே முன் வந்து அமோக ஆதரவு அளித்து வருவதாக அனைத்து மாநிலங்களும் இக்கூட்டத்தில் தெரிவித்தன கொரோனா வைரஸ் ஒருவரிடம் இருந்து அடுத்தவருக்கு சங்கிலித் தொடராக பரவுவதை தடுக்க வேண்டியது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

லாவ் அகர்வால் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களை தனிமைப் படுத்துவதே கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க மிகச் சுலபமான வழி என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் தலைமை இயக்குநர் டாக்டர் பல்ராம் பார்கவா தெரிவித்தார் கொரோனா வைரஸ் காற்றில் இல்லை என்றும் தும்மல் இருமலால் வெளிப்படும் நீர்த் திவலைகள் மூலமாகவே கொரோனா வைரஸ் பரவும் என்றும் அவர் கூறினார்

இது தொடர்பான இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் வழிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் அரசிதழில் வெளியிட்டுள்ளது பிசிஆர் ஆய்வுகள் மூலம் வைரஸ் கிருமிகளின் ஆர்என்ஏ மரபணுக்களை பரிசோதிக்கும் வசதிகள் குறித்து மருத்துவ பரிசோதனை கூடங்களுக்கான அங்கீகார வாரியத்திடம் அனுமதி பெற்ற அனைத்து தனியார் மேற்கொள்ள அனுமதிக்கப்படும் என்றும் தகுதியுள்ள மருத்துவரின் பரிந்துரை இருந்தால் மட்டுமே பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது கொரோனா வைரஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுப் பணிகளை மேற்கொள்வதில் வழிகாட்ட மத்திய அரசு பொது சுகாதாரத் துறை நிபுணர்கள் அடங்கிய உயர்நிலை தொழில்நுட்ப குழு ஒன்றை அமைத்துள்ளது நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி

வங்கிகளில் நாளை முதல் ரொக்க டெபாசிட் ரொக்க எடுப்பு காசோலை பரிமாற்றம் மற்றும் அரசு பரிவர்த்தனைகள் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என்றும் அத்தியாவசியமற்ற சேவைகள் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் இந்திய வங்கிகள் சங்கம் தெரிவித்துள்ளது

கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க பிரதமர் திரு

நாராயணசாமி வெளியில் எங்கும் செல்லாமல் வீட்டிற்குள்ளே தங்கி இருந்தார் மாநிலத்தின் நடப்பு நிலவரங்களை அவர் தொலைபேசி மூலமாகவும் சமூக ஊடகங்கள் மூலமாகவும் அவ்வப்போது கேட்டறிந்தார் இடையில் செய்தியாளர்களிடம் முதலமைச்சர் பேசுகையில் புதுச்சேரி மக்கள் கொரோனா வைரஸ் அபாயத்தை நன்கு புரிந்து கொண்டு இன்று வீட்டிற்குள்ளேயே இ ருப்பது வரவேற்கத்தக்கது என்றார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் அண்டை மாநிலங்களை சேர்ந்த அரசு வாகனங்களுக்கும் இது பொருந்தும் என்றாலும் மளிகை காய்கறிகள் போன்ற பொருட்களை எடுத்து வரும் வாகனங்கள் உரிய ஆவணங்களை காட்டினால் அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் வெளிமாநில சுற்றுலாப் பயணிகள் இருசக்கர வாகனங்களில் புதுச்சேரிக்கு வருவதும் தடை செய்யப்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்

கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கும் வகையில் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளது

ஆயினும் அனைத்து அத்தியாவசிய சேவைகளும் வழக்கம் போல் செயல்பட தடையில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள இம்முடிவிற்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது

இன்றைய தினம் நோய் கண்டறியப் பட்டவருக்கு தனிமையில் வைத்து சிகிச்சை அளிக்கப்படுவதாக தமிழக சுகாதார அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

அவரது இரத்த மாதிரிகள் கொரோனா வைரஸ் பரிசோதனைக்கு அனுப்ப பட்டுள்ளதால் முடிவு வரும் வரை உடல் மருத்துவமனையின் சவக் கிடங்கில் வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தை சேர்ந்த திமுக நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களின் ஒருமாத சம்பளத்தை கொரோனா வைரஸ் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நலனுக்கு நன்கொடையாக அறிவித்துள்ளனர் முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு இந்த நன்கொடை வழங்கப்படும் என்று திமுக தலைவர் திரு ஸ்டாலின் சென்னையில் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் அமைப்புசாரா தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்க தமிழக அரசு போதிய நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் வர்த்தகர்கள் மற்றும் தொழில் அதிபர்கள் இத்தகைய மனித நேய உதவிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

தகவல் கிடைத்து தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் படகுகள் எரிந்து விட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன விபத்துக்கு வாய்ப்பில்லை என்பதால் இது விஷமிகளின் கை வேலையாக இருக்கலாம் என்று புதுக்குப்பம் பகுதி மக்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் போலீசார் வழக்குப் பதிவு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஏனாமில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட ஒருவருடன் விமானத்தில் சேர்ந்து பயணித்த கணவன் மனைவி இருவருக்கு கொரோனா வைரஸ் அறிகுறி ஏற்பட்டதால் நேற்று டாக்டர்கள் இவர்களை தனிமைப்படுத்தி இரத்த மாதிரிகளை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர்